இடம்பெறவில்லையென்று மத்திய அரசு கூறியுள்ளது கூட்டணி தொடர்பாக அஇஅதிமுகவினர் தனிப்பட்ட கருத்துக்களைத் தெரிவிக்கக் கூடாது என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது

நியூசிலாந்துக்கு எதிரான ட்வெண்ட்டி ட்வெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியுரிமையை பறிப்பதற்கான எந்த ஒரு அம்சமும் அதற்கான திருத்த சுட்டத்தில் இடம் பெறவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மத்தியப் பிரதேசத்தின் ஜபல்பூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குடியுரிமையை பறிப்பதற்கான அம்சம் இந்த திருத்த சட்டத்தில் இடம் பெற்றிருப்பதாக எதிர்க்கட்சிகளால் நிரூபிக்க முடியுமா என்று அவர் சவால் விடுத்தார் இந்த திருத்த சட்டம் தொடர்பாக சிறுபான்மையினர் இடையே தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார் கூட்டணி தொடர்பாக அஇஅதிமுகவினர் தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கக் கூடாது அக்கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர் செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி நிலை குறித்து கட்சித் தலைமைமட்டுமே முடிவெடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக பிஜேபி உருவெடுத்துள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பெரம்பலூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சுட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த திருத்த சட்டம் குறித்து பொது மக்களிடையே விழிப்புனர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் பிஜேபியினர் ஈடுபட வேண்டுமென்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் தமிழ் மொழியின் பெருமையை போற்றிப் பாதுகாத்திட இளைஞர்கள் பாடுபட வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் நூற்றாண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் மேலவையை ஏற்படுத்த வேண்டுமென்று திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்டுவது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாலை விபத்துக்களைக் குறைப்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்று கரூரில் புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்தப்பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இப்போது சாலை விபத்தகள் குறைந்திருக்கின்றன இன்னும் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் எங்குளடைய போக்கவரக்துத்துறை முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டருக்கிறது எனென்று கொன்னால் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இந்திபாவில் மிக அதிகமாக இருக்கின்றது தமிழகத்தில் சாலைகள் எல்லாம் உலக தாத்திற்கான சாலைகளாக கிராமச்சாலைகள் இந்த அரசு அந்த சாலைகளை தரமான சாலைகளாக அமைத்தகன் காரணமாக விபத்தகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து விபத்துக்களை குறைத்துள்ளோம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மதுரை மாவட்டத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

இந்நிலையில் அவனிபாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் வினப் விடுத்தள்ள அறிக்கையில் அவனிபாபரம் ஜல்விக்கட்டு தொடர்பான எந்த ஒரு தனிநபர் மற்றம் விழா குழலினரிடமோ நன்கொடை மற்றம் பரிசு பொருட்கள் வழங்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றம் ஜல்லிக்கட்டு தொடர்பான நன்கொடை செலுத்த விரும்புவர்கள் மாவட்ட ஆட்சிபர் மதரை என்ற பெயரில் கேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் காசாலையாகவோ அல்லது டிடியாகவோ வழங்கலாம் என்று தெரிவித்துள்ளார் மதுரையிலிருந்து வெற் ரகாஜா இதற்கிடையே போகி மேளம் தயாரிப்பதற்கான பணிகள் காஞ்சிபுரத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன

சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சியில் தொடங்கியது பொள்ளாச்சியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் இந்த திருவிழா நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பைலட்டுகளின் உதவியோடு புறக்கவிடப்பட்ட பலூன்கள் கற்றலா பயணிகள் பறந்து சென்ற காட்சியை குழமியிருந்த பார்வையாளர்கள் பார்த்து பரவசமடைந்தனர் காலை நேரங்களில் காற்று குறைவாக வீசுவதைக் குந்தில் கொண்டு பலூன்கள் பறக்க விடப்படுகிறது மாலையில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பகால் பலான்களை பார்வையிடும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது இயற்கை எழில் கொஞ்சும் பொள்ளாச்சி நகரை கண்டு ரசிக்கும் இப்பகுதிக்கு அதிகளவில் கற்றுலா பயணிகளை ஈரக்கும் விதமாக இந்த பலூன் திருவிழா ஆறாவது ஆண்டாக தொடர்ந்து நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்

ஈராக்கில் உள்ள அமெரிக்கப் படை வீரர்கள் முகாமை குறிவைத்து மீண்டும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

இலங்கை பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சே அரசுமுறைப் பயணமாக அடுத்த மாதம் இந்தியா வர உள்ளார் எதிர்கால எரிசக்தி தொடர்பான சர்வதேச உச்சிமாநாடு இன்று அபுதாபியில் தொடங்குகிறது ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறுவதாக இருந்த பொங்கல் பெருவிழா ஒமன் சுல்தான் மறைவுக்கு அரசு துக்கம் அனுசரிக்கப்படுவதால் நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு பத்து காசும் டீசல் விலை லிட்டருக்கு ஆறு காசும் குறைந்துள்ளது

தங்கப்பதக்கங்களுடன் தில்லி இரண்டாவது இடத்திலும்

விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் ஓய்வுக்குப்பின் ரோஹித் ஷர்மா மற்றும் முகமது ஷமி மீண்டும் இடம் பெற்றுள்ளனர்

நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

துப்பாக்கிச்சுடும் போட்டிகளுக்கான வருடாந்திர சர்வதேச தரவரிசைப் பட்டியலில் இந்தியா முதலிடத்தைப் பிடித்தது கடந்த ஆண்டுக்கான இந்தப்பட்டியலில் சீனா இரண்டாவது இடத்திலும் அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் உள்ளன அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்